தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

தலைவர் திருமதி சோனியா காந்தியின் கருத்துக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் தனித்தனியாக ஆவோசனை நடத்திய பின்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார்

பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் நோய்த் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் மாநிலம் முழுவதும் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் பல்வேறு தளர்வுகளுடன் சில பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

கோவை திருச்சி மதுரை துத்துக்குடி சேலம் ஆகிய விமான நிலையங்களில் விமானங்கள் தரையிறங்க தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள நிலை தொடரும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களைத் தவிர சர்வதேச விமானப் போக்குவரத்துக்கு தடை நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசுதுறை சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள வாரச்சந்தைகள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

பள்ளிகள் கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் செயல்பட விதிக்கப்பட்ட தடை மறுஉத்தரவு வரும்வரை நீட்டிக்கப்படுகிறது திரையரங்குகள் நீச்சல்குளங்கள் பொழுதுபோக்கு பூங்காக்கள் பெரிய அரங்குகள் கூட்டரங்குகள் கடற்கரை உயிரியல் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் கற்றுவாத் தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தடை நீடிக்கும் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து மீதான தடை நீடிக்கிறது மதம் சார்ந்த கூட்டங்கள் சமுதாய அரசியல் பொழுதுபோக்கு கலாச்சார நிகழ்வுகள் கல்வி விழாக்கள் பிற கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்த விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் அதிக தளர்வுகள் வழங்கிய போதிலும் நோய்த் தொற்றின் வேகம் மாநில அளவில் குறைந்துள்ளது என்றும் இறப்பு விகிதத்தை மேலும் குறைக்க தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பொதுமக்கள் வெளியில் செல்லும்போதும் பொது இடங்களிலும் முகக்கவசத்தை கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் வீட்டிலும் பணிபுரியும் இடங்களிலும் அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கைகழுவ வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பொது இடங்களில் தனிமளித இடைவெளியை தவறாமல் கடைபிடிக்க வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர்

திருமண விழாக்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் இறுதி ஊர்வலங்களிலும் மற்றும் பிற குடும்ப நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்கள் கண்டிப்பாக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் நோய்த் தொற்றின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவ்வப்போது தேவைக்கேற்ப தளர்வுகள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இதனையடுத்து

திருமண மற்றும் இறுதிஊர்வல நிகழ்வுகளில் கூடுபவர்களுக்கு முகக்கவசம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு தமிழக அரசுக்கு சென்ளை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் நோய்த் தொற்று குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை அதிகாரிகளைக் கொண்டு ஆய்வு செய்ய உத்தரவிட்டனர் முன்னதாக வழக்கு விசாரணையின்போது ஆஜான அரசு தரப்பு வழக்கறிஞர் நோய்த் தொற்றைத் தடுக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை தெரிவித்தார் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் நாட்டிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை அதிக முதலீடுகளை ஈர்த்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதில் நாட்டிலேயே தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று தனியார் நிறுவன ஆய்வில் தெரிய வந்துள்ளதை முதலமைச்சர் தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருவொற்றியூர் குடியாத்தம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு தற்போது இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள சசூழ்நிலையில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம் என்று மாநில அரசு கேட்டுக் கொள்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய முதன்மைச் செயலர் திரு சுமித் முகர்ஜி தெரிவித்துள்ளார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் சிறுபான்மை மக்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதாக மாநில சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் திரு ஜான் மகேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறுபான்மையினர் ஆணைய குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மத்திய சுகாதாரத் துறை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கவுன்சில் ஆகியவை விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதி கொக பெருக்கத்தை தடுக்க மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று உத்தரவிட்டார்

வேளாண் சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சுட்ட மசோதாக்களுக்கு எதிராக காங்கிரஸ் ஆளும் மாநில அரசுகள் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் இடைக்காலத் தலைவர் திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளதற்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் வேளாண் உற்பத்தி சந்தைக் குழுக்கள் நீக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வேளாண் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்யவும் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு சென்று விற்பதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது மத்திய அரசின் சட்டங்களை காங்கிரஸ் எதிர்ப்பது வியப்பாக உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார்

ஜெபி நட்டா கூறியுள்ளார் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு பல்கலைக் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலிக் காட்சி வாயிலாக பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கி தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் சமூகத்தின் வளர்ச்சிக்கு கல்வியை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நாட்டின் கல்விமுறை அதற்கேற்ப இருக்க வேண்டும் என்று கூறினார் பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்திற்கு இந்தியா கல்வி புகட்டியதாகவும் உலகப்புகழ் பெற்ற நாளந்தா பல்கலைக் கழகமே அதற்குச் சான்று என்றும் அவர் குறிப்பிட்டார் பல நாடுகளிலிருந்து மாணவர்கள் கல்வி கற்பதற்காக இந்தியாவிற்கு வந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் குறைவாக மழைப் பொழிவு உள்ள கரிசல்காட்டுப் பகுதியிலும் ஆரஞ்சு விளைவித்து விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகேயுள்ள மாந்தோப்பு கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ராமச்சந்திரன் சாதனை படைத்துள்ளார் இவர் தனது மனைவி பாஞ்சாலையுடன் கடந்த பல ஆண்டுகளாக எட்டு ஏக்கரில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து வருகிறார் எந்த மண்ணிலும் எல்லாவிதமான காய்கறி மற்றும் பழவகைகளை விளைவிக்க முடியும் என்று தாம் நிரூபித்துக் காட்டியுள்ளதாக பெருமிதத்துடன் அவர் கூறினார்

இந்த ஆண்டு மாநிலத்தின் தென்மாவட்டங்களில் வடகிழக்குப் பருவமழை இயல்பை விட சற்று குறைவாக பதிவாகும் என்று உலக வானிலை மையத்தின் தெற்காசிய கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இந்தியப் பெருங்கடல் பகுதியில் நிலவும் வெப்பநிலை மாறுபாட்டின் அடிப்படையில் இதனை அந்த அமைப்பு அறிவித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குவைத் மன்னர் ஷேக் சபா அல் அஹமத் அல் ஜபர் அல் சபா நேற்று காலமானார்

அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

நேபாளத்தில் ஏழு மாதங்களுக்குப் பின்னர் சில பள்ளிகள் நேற்று திறக்கப்பட்டன இந்திய அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பு அதிகரிக்க பாடுபட்டதற்காக சமீபத்தில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜஸ்வந்த் சிங் நினைவுகூரப்படுவார் என்ற அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்தளளது

வெங்கைய நாயுடுவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார் வடமாநிலங்களில் அறுவடை காலங்களில் விவசாயக் கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதை தவிர்க்கும் வகையில் ஐந்து மாநில அரசுகளுடன் நாளை மத்திய கற்றுக்குழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஆவோசனை நடத்தவுள்ளார் பாதுகாப்புத் துறைக்கான தளவாடங்களை நவீன தொழில்நுட்பத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைப்பதற்கான போட்டியை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கிவைத்தார்

விஜயபாஸ்கர் நேற்று வழங்கினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு கருக்கமுறை திருத்தம் தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா நேற்று அங்கீகரிக்கப்பட்ட அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீரர் நோவோக் ஜோக்கோவிச் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்